நரேந்திரமோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார்

உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் லட்சக்கணக்கான குழந்தைகள் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதாக கூறிய அவர் இந்த திட்டத்தை உலக சுகாதார அமைப்பு பாராட்டியிருப்பதாக குறிப்பிட்டார் நேர்மையாக வரி செலுத்துபவர்கள் தேசத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி செலுத்துவதால்தான் குறிப்பிட்ட பிரதமர் அவர்கள் வரி வருவதாக ஏராளமானவர்களுக்கு உணவு கிட்டுவதாகவும் வறுமை நிலையில் உள்ள மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டார்

மகளிருக்கு சம உரிமை வழங்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர் குறுகிய கால அடிப்படையில் முப்படைகளில் சேரும் மகளிருக்கு ஆண்களுக்கு நிகராக நிரந்தர வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்றார் முத்தலாக் முறையை தடை செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் என்று இஸ்லாமிய மகளிருக்கு பிரதமர் உறுதியளித்தார் லஞ்ச ஊழல் மற்றும் கறுப்பு பணம் நாட்டை நலிவடைய செய்திருப்பதாக குறிப்பிட்ட அவர் இத்தகையோருக்கு எந்த தயவும் காட்டப்படாது என்றார் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்கியது உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் மத்திய அரசு மேற்கொண்டதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார் பிரதம மந்திரியின் மக்கள் சுகாதார இயக்கத்தின்கீழ் பொது சுகாதார திட்டங்களுக்கு முன்னரிமை அளிக்கப்படும் என்றார்

வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் துயரத்தில் தேசம் மழை பங்கெடுப்பதாக கூறிய பிரதமர் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று அவர் உறுதியளித்தார் இந்த உரையின் போது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதை வரிகளை பிரதமர் கோடிட்டு காட்டினார்

நாட்டிற்காக போராடிய வரலாற்று நாயகர்களை போற்றி புகழ்வதன் அவசியத்தை வலியுறுத்திய முதலமைச்சர் சுதந்திர போராட்டத்திற்கான வேள்வி தமிழகத்தில்தான் தொடங்கியது என்று குறிப்பிட்டார் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களின் பெயர்களை பட்டியலிட்ட அவர் இத்தகைய தியாக செம்மல்கள் தமிழகத்தில் வாழ்ந்தது பெருமைக்குரியது என்றார் அனைவருக்கும் தரமான கல்வி வழங்க தமிழக அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் உணவு தானிய உற்பத்தியில் தமிழகம் சாதனை புரிந்து வருவதாகவும் குறிப்பிட்டார்

தென்னை விவசாயிகளின் பொருளாதார நிலையை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

சுதந்திர தினத்தையொட்டி டாக்டர்

சிறந்த துறைக்கான முதல்பரிசை பதிவுத்துறைக்கும் இரண்டாம் பரிசு உணவுத்துறைக்கும் மூன்றாம் பரிசு சுகாதாரத்துறைக்கும் வழங்கப்பட்டுள்ளது

ராஜாமணி தேசியகொடியை ஏற்றிவைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

உதயகுமார் மேட்டூரிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் குறித்து இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காவிரி கரையோர மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைவருக்கும் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து விரிவான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்

மேலும் வங்காள விரிகுடாவின் வடக்கு பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்

கொள்ளிடம் அருகே ஆனைக்காரன் சத்திரம் வடிகால் மதகில் ஏற்பட்ட கசிவு காரணமாக அருகில் உள்ள பகுதியில் தண்ணீர் புகுந்தது